நீட் தேர்வுக்கானஹால் டிக்கெட்டுகள்இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன

கோவிட் தொற்றைக் கருத்தில் கொண்டுமருத்துவநுழைவுத் தேர்வானநீட் தேர்வைரத்துசெய்யவேண்டும் என்று தமிழகஅரசுமத்தியஅரசைவலியுறுத்தியுள்ளது

நேற்றுதீர்ப்பாயத்தின் தலைவர் நீதிபதிராஜேந்திரமேனன் விசாரணைநடைமுறைகளைதொடங்கிவைத்தார்

தொல்பொருள் ஆராய்ச்சிகழகத்தின் வட்டாரஅலுவலகங்கள் தொடங்கப் பட்டுள்ளன

தேசியடேக் குவாண்டோ பூம்சேசாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெறுகின்றன இந்தஆண்டுநடைபெறும் நீட் தேர்வுக்கானஹால் டிக்கெட்டுகள் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டுள்ளன மூன்றுமணிநேரத்தில் நான்குலட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வுக்கானஹால் முதல் டிக்கெட்டுக்களைபதிவிறக்கம் செய்துகொண்டதாகதேசியதேர்வு முகமைதெரிவித்துள்ளது இது வரைஐந்துலட்சத்துஐம்பதாயிரம் பேர் ஹால் டிக்கெட்டுகளைபதிவிறக்கம் செய்துள்ளனர்

கேஉை என்ற இணையதளத்திலிருந்துமாணவர்கள் ஹால் டிக்கெட்டுகளைபெற்றுக் கொள்ளலாம் தொற்றைக் கருத்தில் கொண்டுமருத்துவநுழைவுத் தேர்வானநீட் தேர்வைரத்துசெய்யவேண்டும் கோவிட் என்று தமிழகஅரசுமத்தியஅரசைவலியுறுத்தியுள்ளது

தேசியடிஜிட்டல் இயக்கத்தின் சுகாதாரதகவல் க்கார நிர்வாககொள்கைமுன்வடிவைதேசியசுகாதாரஆணையம் பொதுகருத்துக்களைதெரியப்படுத்துவதற்கான இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது

தனிப்பட்டவர்களின் தகவல் பாதுகாப்பைகருத்தில் கொண்டு நிர்வாக கொள்னைவடிவமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய சுகாதார ஆணைய்த்தின் தலைமை செயல் அதிகாரிடாக்டர் இந்து பூஷன் தெரிவித்துள்ளார் தனிநபர்களின் சுகாதாரதகவல்கள் பாதுகாப்பு அவர்களின் தகவல்களைநிர்வகிப்பதற்குஅனுமதிகேட்டல் தகவல் பரிமாற்றம் பாதுகாப்பு போன்றஅம்சங்கள் இந்தகொள்கையில் இடம் பெற்றுள்ளதாகஅவர் கூறினார் இந்தகொள்கைமுன்வடிவு குறித்துபிரதமர் திரு நரேந்திரமோடிதமதுகதந்திரஉரையில் குறிப்பிட்டுள்ளார்

கோவிட் தொற்றைகட்டுப்படுத்துவதற்கான ராஜஸ்தான் மாநிலஅரசின் பணிகளைபாராட்டியஅவர் ஜெய்ப்பூர் ஜோத்பூர் அல்வர் கோட்டாமற்றும் பிகாளிர் ஆகியபகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தவேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் போரில் பாதிக்கபட்டரானுவவீரர்களின் நலனுக்கானநிதியை ஆயுதங்கள் மற்றும் கருவிகளைகொள்முதல் செய்வதற்காகபயன்படுத்தியதாகசமுகவலைதளங்களில் வெளியாகும் செய்திகளில் உண்மையில்லைஎன்று இந்தியராணுவம் கூறியுள்ளது இது தொடர்பானட்விட்டர் பதிவில் பாதிக்கப்பட்டரானுவத்தினரின் நலனுக்காகபொதுமக்கள் நிதிவழங்கலாம் என்றுமட்டுமேகூறியிருப்பதாகராணுவம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பொறியியல் பட்டப் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கானராண்டம் எண் எனப்படும் சமவாய்ப்பு எண்ணைஉயர்கல்வித்துறைஅமைச்சா் திருகேபிஅள்பழகள் சென்னையில் நேற்றுவெளியிட்டாா்

இதுதொடர்பானவழக்கைவிசாரித்தநீதிபதிஅசோக் பூஷன் தலைமையிலானஅமர்வு பேரிடர் மேலாண்மைசட்டத்தின்கீழ் இதுகுறித்துமுடிவெடுக்கமத்தியஅரசுக்குபோதியஅதிகாரம் உள்ளநிலையில் ரிசர்வ் வங்கியைகாரணம் காட்டக்கூடாதுஎன்றுதெரிவித்தது

ரானுவதீர்ப்பாயத்தின் பத்துகிளைஅலுவலகங்களிலும் இருந்துகாணொளிகாட்சி மூலம் நேற்றுதீர்ப்பாயத்தின் தலைவர் நீதிபதிராஜேந்திரமேனன் விசாரணைநடைமுறைகளைதொடங்கிவைத்தார் இந்தநடவடிக்கையால் நாடுமுழுவதிலும் உள்ளரானுவத்தினர் தங்களதுவழக்குகளுக்குதீர்வு காண முடியும்

தமிழ்நாடுகர்நாடகாமேற்கு வங்கம் குஜராத் உத்தரபிரதேசம் ஆகியமாநிலங்களில் புதியதாக எழு தொல்பொருள் ஆராய்ச்சிகழகத்தின் வட்டாரஅலுவலகங்கள் தொடங்கப் பட்டுள்ளன இது தொடர்பாககாணொளியில் வெளியிட்டுள்ளசெய்தியில் தொல்பொருள் ஆராய்ச்சியில் கிடைக்கும் அரியவகைபொருட்களைபாதுகாக்கவும் பராமரிக்கவும் பதிவு செய்யும் நடவடிக்கைகளைமேற்கொள்ளவேண்டும் என்றுமத்தியகவாச்சாரதுறைஅமைச்சர் திரு பிரஹலாத் சிங் பட்டேல் தெரிவித்துள்ளார் திருச்சிராய்கள்ஞ் ராஜ்கோட் ஜபல்பூர் ஜான்சிமற்றும் மீரட்டில் இந்தவட்டாரஅலுவலகங்கள் செயல்படும் என்றுஅவர் கூறினார்

சென்ளையுடன் திருச்சியும் புதியவட்டாரமாகசெயல்படும் என்றுஅவர் கூறினார்

நாட்டில் சிறந்தசேவை புரிந்தவர்களுக்கு இந்தவிருதுவழங்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தினத்துக்குமுன்னர் இந்தவிருதுகள் வழங்கப்படுகின்றன

குழந்தைகள் மேம்பாட்டுக்கென்றுஉழைக்கும் நிறுவனங்கள் தனிநபர்கள் குழந்தைபாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் நலன் மேம்பாடுஆகியவற்றில் சிறந்தசேவையாற்றியவர்களுக்குபெடளாயமவாமையடலயவேிருதுகள் வழங்கப்படுகின்றன

கருப்பு பெல்ட் மற்றும் கலர் பெல்ட் உள்ளிட்டபிரிவுகளில் கலர் பேல்ட் பிரிவின் கீழ் மூன்றுதுணைபிரிவு ஆட்டங்கள் நடைபெறுகின்றன கறப்பு பெல்ட் பிரிவில் எட்டுதுணைபிரிவுகளின் கீழ் அட்டங்கள் நடைபெறும்